பிஜேபியின் சார்பில் தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளரின் பட்டியலை மத்திய தலைமைதான் வெளியிடும் என்று பிஜேபியின் மூத்த தலைவரும் மத்திய இணையமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார்

ஆயுள் தண்டணை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது

நாடு முழுவதும் ஹோலிபண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது

எதிர்கொள்கிறது தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாக்கு சேகரித்து வரும் நிலையில் விழிப்புனர்வு நிகழ்ச்சிகளும் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை விளக்கும் பிரச்சாரங்களும் நடைபெற்று வருகின்றன மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன

வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்துகொள்ள உதவும் வி வி பேட் யந்திரமும் பரிசோதிக்கப்பட்டு தயார்நிலையில் வைக்கப்பதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது

இதுதவிர பத்திரிகைகள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகும் விளம்பரங்கள் குறித்தும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாவட்ட ஆட்சியர் ஆசியாமியம் கூறியுள்ளார் விழுப்புரத்தில் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை மாணவர்கள் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சிகளில் கலந்துகொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அனைவரும் வாக்களிக்கவேண்டும் என்று கூறினார் வாக்குச்சாவடிகளில் அமைக்கப்படவுள்ள சிறப்பு வசதிகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார் திருநெல்வேலியில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட பதினோழரை லட்சும் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் பிஜேபியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை மத்திய தலைமைதான் வெளியிடும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் நாகர்கோவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேட்பாளர் பட்டியலை வேறு யாரும் வெளியிடுவதற்கு அதிகாரம் இல்லை என்றும் உத்தேச பட்டியலைதான் திரு ராஜா வெளியிட்டதாகவும் கூறினார் பிஜேபி வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று பிஜேபியின் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறியிருக்கிறார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இன்று அவர் பிஜேபி வேட்பாளர்கள் திங்கட்கிழமையன்று மனு தாக்கல் செய்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

அவரது மறைவு ஈடுசெய்யமுடியாத பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மறைந்த கனகராஜின் உடலுக்கு முதலமைச்சர் திரு பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் பல அமைச்சர்களும் கட்சி பிரமுகர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர் மத்திய இணையமைச்சர் திரு பொள் ராதாகிருஷ்ணன் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக ஆகியோரும் கனகராஜ் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் இன்று மாலை அவரது இறுதிச்சடங்கு நடைபெற்றது

இந்த வழக்கில் அட்டாக் பாண்டி விஜயபாண்டி கந்தசாமி ராமைய்யா பாண்டியன் பிரபு வி சுதாகர் திருமுருகன் ரூபன் மற்றும் மாலிக் பாட்சா ஆகியோருக்கு மூன்று ஆயுள்தண்டணை விதிக்கப்பட்டது வெடிபொருட்களை பயன்படுத்தியதால் அவர்களுக்கு ஐந்தாண்டு கடுங்காவல் தண்டணையும் விதிக்கப்பட்டது

சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சென்ட்ராயன் பாளையத்தை சேர்ந்த நெசவாளரின் மகள் பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் குற்றம்சாட்டப்பட்ட ஐந்தபேருக்கு இரட்டை ஆயுள்தண்டனை விதித்து நீதிபதி விஜயகுமாரி தீர்ப்பு வழங்கினார்

கூவத்தூர் அரசு ஆரம்ப சுகாதாரநிலையத்தில் பிரசவத்தின்போது குழந்தை தலை துண்டிப்பு சம்பவம் தொடர்பாக அரசு விசாரணை நடத்தவேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச்செயலாளர் திரு இரா முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே மாநில மனிதஉரிமை ஆணையம் இச்சம்பவம் குறித்து விசாரிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் ஹோலிப்பண்டிகை இன்று உற்சாகமாகக் கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் உத்தரப்பிரதேசம் மஹாராஷ்ட்ரா ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் ஹோலிப் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது தமிழகத்திலும் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் வண்ணப் பொடிகளை தூவியும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாகத்துடன் கொண்டாடினர் தமிழகத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு அனைத்து திருக்கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் இன்று நடைபெற்றன இவ்விழாவை ஒட்டி பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தேரோட்டம் இன்று நடைபெறுகிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் இன்று கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி உத்தர திருக்கல்யாண வைபவத்தை ஏராளமான மக்கள் தரிசித்தனர் தெற்காசிய கோப்பைக்கான மகளிர் கால்பந்து இறுதிப் போட்டியில் இந்தியா நாளை நேபாளத்தை எதிர்கொள்கிறது